கொள்கிறது

வைக்கிறார் இந்தியாவை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக அறிவிக்கிறார்

ஜம்மு காஷ்மீர் அரசு மறுத்துரைத்துள்ளது

புதுதில்லியில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டில் சர்வசமய பிரார்த்தனை நடைபெற்றது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகள் சிங் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மத்திய அமைச்சர்கள் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் காந்தியடிகள் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் குஜராத் மாநிலம் அஹமதாபாதில் உள்ள சுபர்மதி ஆசிரமத்தில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் ஒருமுறை மட்டும் உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார்

காந்தியடிகளின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசுத்தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்ட செய்தியில் வகுப்பு ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு மகளிர் மேம்பாடு ஆகியவற்றில் காந்தியடிகள் காட்டிய பாதையை அனைவரும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்

தூய்மை எளிமை கதராடை அணிதல் அஹிம்சை அதிய கொள்கைகள் உட்பட உயர்ந்த லட்சியங்களுக்காக மகாத்மா காந்தி செயவ்படடது குறித்து தில்லியில் நடைபெறும் கூட்டங்களில் அமித் ஷா உரையாற்றினார் பிஜேபி சார்பில் நாடுமுழுவதும் நடத்தப்படும் காந்தி சங்கல்ப் யாத்திரையை பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் காந்தியடிகளின் பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணல் காந்தியடிகளின் சிலைக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் உத்தரபிரதேசத்தில் நடைபெற்ற சுட்டப்பேரவை சிறப்புக்கூட்டத்தில் காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

அசாம் மாநிலத்தில் அரசுத்துறைகள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மும்பையில் காந்தியடிகள் தங்கியிருந்த மணி பவனில் பஜனைகளும் நுற்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது வெளிநாடுகளிலும் காந்தியடிகளின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது

அங்குள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் பிரபல நடனக் கலைஞர் ஷர்மிளா பானர்ஜி காந்தியடிகளின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார் பங்களாதேஷில் உள்ள ஏராளமான பள்ளிகளின் குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் அந்த நாட்டின் கல்வி அமைச்சர் திரு திப்பு மோனி தலைமை விருந்தினராக கலந்துகொண்டார் தற்போது உலகம் சந்திக்கும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மகாத்மா காந்திய காட்டிய தொலைநோக்கு சிந்தனை பின்பற்ற வேண்டும் என்றார் அவர் பங்களாதேஷிற்கான இந்தியத்தூதர் ரீவா கங்குலி பிரபல பாடகர் ரேஸ்வாளா சவுத்ரி பன்யாவுக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக வழங்கினார்

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விஜய்காட்டிற்கு சென்று அவரது நினைவிடத்தில் மலரஞ்சவி செலுத்தினார்கள்

அப்போது அவர் எழுப்பிய ஜெய் ஜவான் ஜெய் கிஸான் என்ற முழக்கத்தின் மூலம் ராணுவ வீரர்களும் விவசாயிகளும் எழுச்சியுற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல பாடகருமான திரு மனோஜ் திவாரி மல்யுத்த வீரர் பஜ்ரங் புளியா கவிஞர் அசோக் கக்ரதார் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டார்கள்

பாகிஸ்தான் பிரதமரின் பேச்சு முற்றிலும் கட்டுக்கதை என்று ஜம்மு கஷ்மீர் மாநில அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அளிக்கும் ஆதரவை உலகம் கவனிக்காதபடி திசை திருப்ப பாகிஸ்தான் அரசு முயற்சித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளை வைத்துக்கொண்டு பல தீவிரவாத செயல்களை ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் நடத்தி வருவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அங்குள்ள மக்கள் வெளிமாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோர் சுதந்திரமாக நடமாடவும் தொடர்பு கொள்ளவும் முழுமையான சுதந்திரம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

புன்பென் ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவிற்கு மேல் இரண்டு மீட்டர் உயரம் உள்ளது மேலும் அது அதிகரித்து வருகிறது இதேபோல் கங்கை நதியிலும் சோனே நதியிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நீர்மட்டம் அதிகரித்தவண்ணம் உள்ளது இப்படி கரையை தாண்டி ஒடும் இந்த நதிகளின் தண்ணீர் புதிய பகுதிகளையும் சூழத் தொடங்கியுள்ளது

வெள்ளப்பாதிப்பு பகுதிகளை முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார்

திரு நரேந்திரமோடி இரண்டாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற பின் பங்களதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா இந்தியா வருவது இதுவே முதல்முறையாகும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியேயாருடன் பேச்சு நடத்துகிறார் பேச்சு வாரத்தைக்கு பின் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக் கூடும்